திருஎடப்பாடிபழனிசாமி மாவட்டஆட்சியர்கள் மற்றும் மருத்துவநிபுணர் குழுவினருடன் இன்றுஆலோசனைநடத்துகிறார்

புயலால் பாதிக்கப்பட்டபகுதிகளைஆய்வு செய்வதற்காகமத்திய குழு

இந்தநோய்த் தொற்றுக்கானதடுப்பு மருந்துகிடைக்கப் பெற்றவுடன் அதனைசீராகவிநியோகம் செய்வதற்கானநடவடிக்கைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படஉள்ளது இதனைத் தொடா்ந்துமருத்துவநிபுணா் குழுவினருடனும் முதலமைச்சா் ஆலோசனைமேற்கொள்கிறாா் பள்ளிகளைதிறப்பதுகுறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்றுஎதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக நடைபெறம் நிகழ்ச்சியில் மயிலாடுதுறைமாவட்டத்தைகாணொளிகாட்சிவாயிலாகமுதலமைச்சா் தொடங்கிவைக்கிறார்

சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

பாதிக்கப்பட்டபகுதிகளைநேரில் பார்வையிடும் இந்தக் குழு சமா்ப்பிக்கும் அறிக்கையில் அடிப்படையில் மத்தியஅரசுநிதியுதவிவிடுவிக்கஉள்ளது மகளிர் நலனுக்காகமத்தியஅரசுபல்வேறுதிட்டங்களைசெயல்படுத்தியுள்ளதாகபிஜேபிமாநிலதலைவர் திருஎல் முருகன் கூறியுள்ளார் நேற்றுவிழுப்புரத்தில் அக்கட்சிசார்பில் நடைபெற்றபொதுக்கூட்டத்தில் கலந்துகொண்டுஅவர் பேசினார் கிராமப்புற மகளிர் நலனுக்காக இலவசசமையல் ளரிவாயு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் விவசாயிகளின் நலனுக்குமத்திய அரகஉயர் முன்னுரிமைஅளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பிரதமர் திருநரேந்திரமோடியால் பாராட்டப்பட்டவிழுப்புரம் முன்னதாக மாவட்டத்தைச் சேர்ந்ததமிழாசிரியர் திருமதிஹேமலதாவைநேரில் சந்தித்துதிருமுருகன் வாழ்த்ததெரிவித்தார்

உதகமண்டலத்திற்குசெல்லும் சுற்றுலாப் பயணிகளின் என்ணிக்கைஅதிகரித்துள்ளது

கத்தாரில் வசிக்கும் இந்தியவம்சாவளியினா் புதிய இந்தியாவைஉருவாக்குவதற்கானநடவடிக்கைகளில் பங்கேற்கவேண்டும் என்றுவெளியுறவு அமைச்சா் டாக்டா் ஜெய்சங்கா் கேட்டுக்கொண்டுள்ளாா்

தஞ்சாவூர் மாவட்டத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கானவாக்குஎண்ணும் மையங்களைஆட்சியர் திருகோவிந்தராவ் நேற்றுஆய்வு செய்தாா்

மோட்டா் வாகனஆவணங்களை புதுப்பிப்பதற்கானகாலஅவகாசம் அடுத்தாண்டுமார்ச் மாதம் இறுதிவரைநீட்டிக்கப்பட்டுள்ளது